க ஸ்டாலின் கூறியுள்ளார் இந்நோய்த்தொற்றுக்கானதடுப்பு மருந்துமற்றம் இதரமருந்துகளுக்கானசரக்குமற்றும் சேவைவரியைகுறிப்பிட்டகாலத்திற்குரத்துசெய்யுமாறுதமிழகஅரசுமத்தியஅரசைவலியுறுத்திஉள்ளது ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைவசதிகளைஅதிகரிக்கநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சா் திரு

சுப்பிரமணியன் கூறியுள்ளாா்

டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கானசா்வதேசதரவாிசைபட்டியலில் இந்தியாதொடர்ந்துமுதலிடத்தில்நீடிக்கிறது

க ஸ்டாலின் கூறியுள்ளார்

மநிலம் முழுவதும் அமைச்சர்கள் இப்பணிகளைகண்காணித்துவருகின்றனர்

சென்னைராஜீவ்காந்திஅரசுமருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டமாநிலஅமைச்சா் திரு

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்தமருத்துவமனையிலும் படுக்கைவசதிகளைஅதிகரிக்கநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாககூறினார்

கரர் மாவட்டசித்தமருத்துவமனையில் மின்துறைஅமைச்சர் திரு செந்தில் பாலாஜி இன்றுஆய்வு மேற்கொண்டாா்

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்தநோய்த்தொற்றுதடுப்புப் பணிகள் குறித்தஆய்வுக் கட்டம் தொழில்துறைஅமைச்சா் திரு அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது போக்குவரத்துத்துறைசார்பில் பேருந்துகளில் வசதியுடன் க்படிய படுக்கைவசதியைஏற்படுத்திதரதயாராகஉள்ளதாகஅத்துறைக்கானஅமைச்சா் திரு ராஜ கண்ணப்பன் கூறியுள்ளார் இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

க ஸ்டாலின் மத்தியஅரசைவலியுறுத்திஉள்ளார் இதுதொடர்பாகபிரதமர் நரேந்திரமோடிக்குஎழுதியுள்ளகடிதத்தில் திரு அவர் இக்கோரிக்கையைவிடுத்துள்ளார்

பெட்ரோல் மற்றும் டீசல் மீதானகூடுதல் மேல்வரி மூலம் மத்தியஅரசுக்குகிடைத்துள்ளவருவாய் மாநிலஅரசுகளுக்குபகிா்ந்துஅளிக்கப்படாதநிலையில் அதனைஈடுசெய்யசிறப்பு நிதியுதவிஅளிக்கவேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் மாநிலஅரசுகளுக்கானகடன் வாங்கும் அளவையும் ஒருசதவீதம் உயர்த்தவேண்டும் என்றும் திரு

ஸ்டாலின் அந்தகடிதத்தில் வலியுறுத்திடள்ளார்

இந்தவிபத்தில் உயிரிழந்தவா்களின் குடும்பத்தினருக்கு

கணேசன் நேரில் சந்தித்துஆறுதல் தெரிவித்தார் தமிழகத்தின் பல்வேறுபகுதிகளுக்குமழைக்குவாய்ப்பு உள்ளதாகசென்னைவாளிலைஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் எமதுசெய்தியாளரிடம் இதனைதெரிவித்தஅவர் சில இடங்களில் கனமழைபெய்யக்கூடும் என்றும் கூறினார் மீனவர்களுக்கானஎச்சிக்கைகுறித்தஅறிவிப்பையும் திரு புவியரசன் வெளியிட்டார்

இன்றுதொடங்கிவைத்தார் சேலம் மாவட்டஆட்சியர் அலுவலகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தசித்தமருந்துகளைமின்துறைஅமைச்சா் திரு செந்தில் பாலாஜி இன்றுபாா்வையிட்டாா் பெரம்பலூர் மாவட்டத்தில் அரிசிகுடும்பஅட்டைதாரர்களுக்குமுதற்கட்டமாக இரண்டாயிரம் வழங்கும் பணி இன்றுதொடங்கியது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கானசா்வதேசதரவரிசைப் பட்டியலில் இந்தியாதொடர்ந்துமுதலிடத்தில் நீடிக்கிறது